நரேந்திர மோடி கூறியுள்ளார்

புதுச்சேரியில் நாளைய தினம் நடைபெறுவதாக உத்தேசிக்கப்ட்ட புதியமேரி கட்டிடத்தின் திறப்பு விழாவை ஒத்தி வைக்கத் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியில் கொரோனா தடுப்பூசி பற்றிய தயக்கங்களைப் போக்கும் வகையில் தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் இன்று அரசுப் பொது மருத்துவமனையில் தடுப்பூசி போட்டுக் கொண்டார் மோடி சுயசார்பு இந்தியா இயக்கம் நாட்டில் உள்ள ஏழைகள் விவசாயிகள் தொழிலாளர்கள் மற்றும் நடுத்தர பிரிவு மக்களின் எதிர்காலத்தை கட்டி அமைப்பதற்கான ஊடகமாகவே மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய நினைவு நாளான இன்று பாரதிய ஜனதா எம்பிக்களிடையே உரையாற்றிய அவர் இந்தியாவின் உள்கட்டமைப்பு துறையில் ஏற்பட்டு வரும் புரட்சிகரமான மாற்றங்களால் மக்களின் வாழ்க்கை எளிதாகும் என்றார் உலக அளவில் இந்தியாவின் அந்தஸ்து வேகமாக உயர்ந்து வருவது குறித்து இந்தியர்கள் அனைவரும் பெருமிதம் அடைவதாக திரு நரேந்திர மோடி கூறினார் இந்திய அரசியலில் நாட்டிற்கான கொள்கையே மிக முக்கியமானது என்றும் இந்த விஷயத்தில் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயாவின் லட்சியங்கள் இன்று வரை பொருந்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் கடந்த சில ஆண்டுகளில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மூலம் மக்களின் வாழ்வில் அரசு முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்து இருப்பதாகவும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கையில் இந்தியா புதிய சாதனைகளை எட்டியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

கட்சி எம்பிக்கள் நமோ ஆப் மொபைல் செயலி மூலம் மக்களுடன் எப்போதும் தொடர்பில் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஜன்தன் உஜ்வாலாஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் பிஎம் கிஸான் திட்டம் போன்ற அரசின் பல்வேறு திட்டங்களில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் கொள்கைகளே பிரதிபலிப்பதாக பிஜேபி தலைவர் திரு ஜேபி நட்டா இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார்

சுனில் அரோரா தமிழகம் புதுச்சேரி உட்பட சட்டமன்றத் தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் தேர்தலுக்கான தயார் நிலையை ஆய்வு செய்த பின்னர் தேர்தல் தேதிகள் குறித்து முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தெரிவித்துள்ளார் சென்னையில் தேர்தலுக்கான தயார் நிலை பற்றிய ஆய்வுகளுக்குப் பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் தேதிகளை முடிவு செய்வதில் பண்டிகைகள் மற்றும் தேர்வுகளுக்கான தேதிகளும் பரிசீலிக்கப்படும் என்றார்

மத்திய இணை ராணுவப் படையினர் கூடுதல் எண்ணிக்கையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் வேட்பாளர்களின் தேர்தல் செலவுகளை கண்காணிக்க வெளி மாநிலங்களில் இருந்து சிறப்பு பார்வையாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார் தேர்தல் முடிந்த ஓரிரு நாட்களில் வாக்கு எண்ணும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழகத்தைச் சேர்ந்த சில அரசியல் கட்சிகள் கோரி இருப்பதாக தலைமைத் தேர்தல் ஆணையர் தெரிவித்தார் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் தேர்தல் நடைபெற உள்ளதால் வாக்கு எண்ணும் பணிகளை ஒரே சீராக மேற்கொள்ள வேண்டி இருப்பதாக அவர் கூறினார் தலைமைத் தேர்தல் ஆணையர் தலைமையிலான தேர்தல் ஆணையக் குழுவினர் இன்று மாலை புதுச்சேரியிலும் சட்டமன்றத் தேர்தலுக்கான தயார் நிலை குறித்து ஆய்வு மேற்கொள்கிறார்கள்

மத்திய அரசின் நிதி உதவி மூலம் கட்டப்பட்டுள்ள இக்கட்டிடத்தின் திறப்பு விழா வரலாற்றுச் சிறப்பு வாய்ந்தது என்றும் இவ்விழாவில் மத்திய அரசு அதிகாரிகளும் இணைய வழியிலாவது கலந்து கொள்வதை உறுதிப்படுத்துவதே இதன் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் கூடிய திட்டங்கள் மற்றும் பணிகளின் திறப்பு விழாவிற்கு மத்திய அரசுப் பிரதிநிதிகளை தவறாமல் அழைக்க வேண்டும் என்று தலைமைச் செயலருக்கு அனுப்பியுள்ள குறிப்பில் துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் இதற்கிடையே புதிய மேரி கட்டிடத்தின் திறப்பு விழாவிற்கான அழைப்பு இதழில் துணைநிலை ஆளுநரின் பெயரை சேர்க்காமல் விட்டதற்கு விளக்கம் கோரி திட்ட அமலாக்க முகமையின் இயக்குநர் டாக்டர் அருணுக்கு நோட்டிஸ் அனுப்பவும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தலைமைச் செயலருக்கு உத்தரவிட்டுள்ளார் பதில் கிடைத்த பின்னர் டாக்டர் அருண் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார்

உயிரிழப்பு ஏதும் இல்லை

அஸ்வினி குமார் சுகாதாரத்துறை ஊழியர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்று அரசுப் பொது மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார் அவருடன் துணைநிலை ஆளுநரின் செயலர் திரு சுந்தரேசனும் தடுப்பூசி போட்டுக்கொண்டார் பின்னர் தலைமைச் செயலர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கொரோனாவை விரட்ட தடுப்பூசி மட்டுமே ஒரே வழி என்பதால் மருத்துவர்கள் சுகாதார ஊழியர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என தாம் கேட்டுக் கொள்வதாக கூறினார்

சிங்காரவேலர் சிந்தனைச் சிற்பி சிங்காரவேலர் நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் அன்னாரின் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பிரதேசக் காங்கிரஸ் தலைவர் திரு ஏவி சுப்பிரமணியன் மற்றும் பல்வேறு மீனவர் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்தனர் காரைக்காலில் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி கீதா ஆனந்தன் மாவட்டத் துணை ஆட்சியர் திரு பாஸ்கரன் உள்ளிட்டோர் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

இதில் பங்கேற்க விரும்புவோர் தத்தம் கல்லூரி முதல்வர்களை தொடர்பு கொண்டு இதற்கான கூகுள் இணைப்புச் சுட்டியை பெறலாம் என்று புதுச்சேரி அரசின் உயர்கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது